எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது

கஷ்மீர் மாநில முன்னாள் சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு முகமது யூசுப் தாரிக் கேமி யை சந்திக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்றாா்

சந்த்ரயான் இரண்டு விண்கலத்தின் வேகம் நிலவின் கற்றுவட்டப் பாதையில் மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது

இத்தொடர்பாள வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சாாபில் வாதாடிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் நீதிமன்றம் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதிக்கப்படும் என்றும் எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி இதனை அரசியல் அம்வுக்கு அனுப்புவதாகத் தெரிவித்தாா் இது குறித்து மத்திய மாநில அரக்கள் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யக்குரி அக்கட்சியின் ஜம்மு கஷ்மீர் மாநில முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு முகமது யூசுப் தாரிக் கேமி யை சந்திக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் திரு சீதாராம் யச்சூரிய தமது கட்சி சுட்டமன்ற உறுப்பினரை மட்டுமே சந்திக்க வேண்டுமென்றும் இதர அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டாா் இந்த உத்தரவை மீறி திரு யச்சூரி செயல்பட்டால் அது குறித்து கஷ்மீர் அரசு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார் உலகப் புகழ்பெற்ற டைம் இதழின் நூறு முக்கிய இடங்களில் ஒன்றாக குஜராத்தில் உள்ள ஒற்றுமைக்கான சர்தார் வல்வாய் படேலின் சிலையை தேர்ந்தெடுத்துள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

இந்த இடம் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

சர்தார் சரோவர் அணையின் பல்வேறு புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் சௌதி அரேபியாவில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த ஜாவித் ஆலம் என்பவர் தனது மனைவியை முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தது தொடர்பாக பீகார் காவல்துறையினர் அவரை முஸாபர் நகரில் கைது செய்துள்ளனர் முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் பீகாரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அவரது மனைவி நாஸியா பரிவீன் இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் வைசாலி மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்தோ பசிபிக் பகுதிகளில் உள்ள நாடுகள் வளர்ச்சியடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு இரண்டு நாள் அரகமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மாஸ்கோவில் நடடபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் இந்தோ பசிபிக் பகுதியில் வாத்தகம் வளா்ச்சி அடைந்து வருவதாகவும் தெரிவித்தாா் திரு ஜெய்சங்கர் இன்று ரஷ்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சென்ஜி லவ்ரோ வை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் பிரதம் திரு நரேந்திரமோடி ரஷ்பாவில் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதிவரை நடைபெறம் கிழக்கு பொருளாதார அமைப்புக் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்றும் திரு ஜெய்சங்கள் தெரிவித்தார் இது தொடர்பான ஆலோசனைகளையும் அவர் மேற்கொண்டார் தமிழகத்தில் தொழில் முதலீட்டாளா்களை ஈள்ப்பதற்காக இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளில் தொழில் முனைவோர்களை சந்தித்து பேகவதற்காக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்றார் சென்ளை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே இந்தப் பயணத்தை தாம் மேற்கொள்வதாக தெரிவித்தார்

அங்கும் வசிக்கும் தமிழ் தொழில் முனைவோர்களுடனம் அவர் கலந்துரையாடுகிறார் விண்ணில் செலுத்தப்பட்ட சந்த்ரயான் இரண்டு விண்கலத்தின் செவேகம் நிலவின் சுற்றுவட்டப் பாதையல் மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக சந்த்ரயான் இரண்டு

விண்கலத்தின் அனைத்து செயல்பாடுகளும் இயல்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளது

சதாப்தி எக்ஸ்பிரஸ் தேஜஸ் மற்றும் கத்திமன் எக்ஸ்கிரஸ் ஆகிய ரயில்களுக்கு இந்த பயணச் சலுகை வழங்கப்பட்டுள்ளது குளிர்சாதன இருக்கை வசதி கொண்ட சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அகமதாபாத் மும்பை ஜவ்பேக்குறி ஹவரா ஆகிய எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இந்த பயணச் சலுகை அளிக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பைச்சேர்ந்த இரண்டு பேர் கட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்புப்படை தெரிவித்துள்ளது

ரஷ்பாவில் நடைபெற்ற சர்வதேச திறன் போட்டியில் இந்தியா அணி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது கசன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் தண்ணீர் தொழில்நுட்பப் போட்டியில் அஸ்வதா நாராயணா தங்கப்பதக்கமும் இணையதள தொழில்நுட்பப் போட்டியில் பிரனவ் நூட்டலாபட்டி வெள்ளிப்பதக்கமும் வென்றனர் ஆபரண வடிவமைப்பு போட்டியில் சஞ்சய் பிரமானிக்கும் கிராபிக்ஸ் வடிவமைப்பு தொழில்நுட்பப் போட்டியில் ஸ்வேதா ரத்தன்புராவும் வெண்கல பதக்கம் வென்றனர்

நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் மூன்றாம் இடத்திலும் இந்திய வீரர் புஜாரா நான்காம் இடத்திலும் உள்ளனா்

பந்து வீச்சாளர்கள் பிரிவில் இந்திய வீரர் பும்ரா ஏழாவது இடத்தில் உள்ளார்

அவர்களது வெற்றி தமக்கு மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளித்துள்ளதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்